வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தடுப்பூசி ஆராய்ச்சி கொரோனா பிரச்சனையை சமாளிப்பதில் உலகநாடுகளுக்கு தலைமையேற்கும் விதத்தில் செயல்பட்டு வரும் இந்தியா தற்போது கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்து தயாரித்து விநியோகிப்பதிலும் முன்னிலை வகிக்க தயாராகி வருகிறது தடுப்பூசி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் ஆய்வுக் கழகங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகளை அன்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து ஊக்கப்படுத்தி உள்ளார்

அமெரிக்கா பிரேசில் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் இந்தியாவில் தான் மிகக் குறைவாகும் மோடி பிஎஸ்எஃப் எல்லைப் பாதுகாப்பு படை இன்று உதயநாள் கொண்டாடுவதை ஒட்டி எல்லைப் பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர்தம் வாழ்த்து குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு

நாட்டை பாதுகாப்பதில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதிலும் அசையாத மன உறுதியுடன் செயல்பட்டு வரும் எல்லை பாதுகாப்பு படையினர் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார்

எய்ட்ஸ் மற்றும் அதன் தாக்கங்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் நெகிழ்வுத் தன்மை என்ற மையக்கருத்து அடிப்படையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான போரில் மக்களை ஒருங்கிணைக்கவும் ஹெச்ஐவி தொற்றுடன் வாழ்பவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டவும் வாய்ப்பாக இந்நாள் அமைந்துள்ளது

தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

சுற்றுச் சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் பருவநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச இலக்குகளை எட்டவும் இதனால் ஏதுவாகும் என்று அவர் கூறினார்

மல்லாடி புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகளை பரிசோதித்து தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு மாற்ற பரிசீலிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

திருகோணமலை அருகே நாளை மாலை அல்லது இரவு வாக்கில் புயல் கரையைக் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

புயல் வாய்ப்பை சந்திக்கும் அனைத்து மாவட்டங்களையும் தமிழக அரசு உஷார் படுத்தி உள்ளது முன் எச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று தமது அமைச்சரவை சகாக்களுடன் மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார்

தென்தமிழகத்தின் அனைத்து துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்களை தொடர்பு கொண்டு கரைக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது